மழைவெள்ளத்தால் பாதிக்கப்பட்டபயிர் சேதங்கள் குறித்துமுழமையாகஆய்வு செய்யப்படவில்லைஎன்றுதிமுககுற்றம் சாட்டியுள்ளது

இன்றுதிறக்கப்படுகின்றன பனிப்பாறைசரிவினால் ஏற்பட்டவெள்ளத்தில் காணாமல் போனவர்களைமீட்கும்

எடப்பாடிபழனிசாமிகூறியுள்ளார் திருவள்ளூர் மாவட்டத்தில் நேற்றுதேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டுஅவர் பேசினார்

பட்டாசுதொழிலாளர்களின் நலன்களைபாதுகாப்பதற்குதிமுகஉறுதுணையாக இருக்கும் என்றுஅக்கட்சியின் தலைவர் திரு

ஸ்டாலின் கூறியுள்ளார் நேற்றுவிருதுநகரில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டுஅவர் பேசினார் மழைவெள்ளத்தால் பாதிக்கப்பட்டபயிர் சேதத்தைமத்தியக் முறையாகஆய்வு குழு செய்யவில்லைஎன்றும் அவர் கூறினார் திமுகஆட்சிக் காலத்தில்தான் மகளிர் நலனுக்கானஎண்ணற்றதிட்டங்கள் செயல்படுத்தப்பட்டதாகவும் திரு

ஸ்டாலின் தெரிவித்தார்

வேலுமணிகூறியுள்ளார் நேற்றஉதகமண்டலத்தில் நிகழ்ச்சிஒன்றில் பேசியஅவர் விவசாயிகள் நலனில் அஇஅதிமுகஅரசுஅக்கறையுடன் செயல்பட்டுவருவதாகதெரிவித்தார்

வகுப்புகள் நடத்தப்படும் என்றுபள்ளிக் கல்வித்துறைஅமைச்சர் திரு

செங்கோட்டையன் கூறியுள்ளார்

அன்பழகன் கூறியுள்ளார்

மாநிலம் முழுவதும் அடிப்படைவசதிகள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதைஅமைச்சர் கட்டிக்காட்டினார் உயர் மின் கோபுரங்கள் அமைப்பதற்காககையகப்படுத்தப்படும் விளைநிலங்களுக்கானஉரிய இழப்பீடுவிவசாயிகளுக்குவழங்கப்பட்டுவருவதாகமின்துறைஅமைச்சர் திரு தங்கமணிகூறியுள்ளார் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் இதுதொடர்பாக விவசாயச் சங்கப் பிரதிநிதிகளுடன் நடத்தியபேச்சுக்களுக்குப் பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

நேற்றிரவு நிறுத்தப்பட்டமீட்புப் பணி சற்றுமுன் மீண்டும் தொடங்கியதாகஉத்தராகண்ட் தமிழ்ச் சங்கத்தைச் சேர்ந்ததிரு செந்தில்குமார் எமதுசெய்தியாளரிடம் தெரிவித்தார்

நரேந்திரமோடிஅறிவித்துள்ளார் மீட்புப் பணிகள் குறித்துஅம்மாநிலமுதலமைச்சரைதொலைபேசியில் தொடர்பு கொண்டு பிரதமர் தொடர்ந்தகேட்டறிந்துவருவதாகமத்தியஅரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது சுயசார்பு இந்தியா இயக்கத்தைஅடிப்படையாககொண்டு

இடம் பெயர்ந்ததொழிலாளர்களுக்கு சமூக பாதுகாப்பைஉறுதிசெய்ய இது உதவிடும் என்றுதிருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்ததன்னார்வதொண்டுநிறுவனர் திரு

ஈரான் மீதானபொருளாதாரதடைகள் விலக்கிக் கொள்ளப்படமாட்டாதுஎன்றுஅமெரிக்காகூறியுள்ளது

மின் வாகனங்களின் பயன்பாடுஅதிகரிக்கப்படவேண்டியதன் அவசியத்தைமத்தியஅமைச்சர் திரு நிதின் கட்கரிவலியுறுத்தியுள்ளார் சத்திஷ்கரில் நேற்றுநேரிட்டகுன்டுவெடிப்பு சம்பவத்தில் பாதுகாப்புப் படைவீரர் ஒருவர் உயிரிழந்தார்

கள்ளக்குறிச்சிமாவட்டத்தில் கள்ளச்சாராயம் காய்ச்சிய குண்டர் சட்டத்தின்கீழ் இருவர் கைதுசெய்யப்பட்டுள்ளனர்

மன்னார்வளைகுடாமற்றும் குமரிக் கடல் பகுதிகளில் பலத்தகாற்றுவீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் நாளைமறுநாள்வரைஅப்பகுதிகளுக்குசெல்லவேண்டாம் என்றுகேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர்

உயரம் தாண்டுதலில் அசோக்குமார் தங்கப் பதக்கம் வென்றார்

மகளிர் நீளம் தாண்டுதலில் யாஜஸ்வின் வெள்ளிப்பதக்கம் வென்றார்

ஐஸ்எல்எல் கால்பந்துப் போட்டியில் மும்பைஅணி இன்றுகோவாஅணியைஎதிர்கொள்கிறது